மிகப்பெரியகட்டமைப்புகளை இந்தியாஉருவாக்கியுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

என்றுநிதிநிலைஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மதிப்பிலானதிட்டப்பணிகளைபொதுமக்களின் பயன்பாட்டிற்காகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதொடங்கிவைத்தார்

நாளைதொடங்குகிறது

தற்போதுமத்தியபட்ஜெட்டில் இதுவரை இல்லாதஅளவுக்குகாதாரத்துறைக்குகூடுதல் நிதிஒதுக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் கூறினார்

இடைக்காலநிதிநிலைஅறிக்கையில் புதியவரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை

தொழில்துறையில் நோய் தொற்றுக் காலத்திலும் அதிகமுதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகஅவர் தெரிவித்தார் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைகணினிஅறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும் புதியமருத்துவகாப்பீட்டுதிட்டம் மேம்பட்டசலுகைகுளுடன் அரசுஊழியர்களுக்கான வரும் ஜூன்மாதத்திலிருந்துநடைமுறைப்படுத்தப்படும் காப்பீட்டுத் தொகைநான்குலட்சத்திலிருந்துஐந்துலட்சம் ரூபாயாகஉயர்த்தப்படும்

முதற்கட்டமாக பி எஸ் சிக்ஸ் பேருந்துகள் இரண்டாயிரமும் மின்சாரபேருந்துகள் ஐநூறும் வாங்கப்படும்

வறுமைக்கோட்டிற்குகீழ் வசிக்கும் பிரிவிளரின் குடும்பத்தலைவர்கள் இயற்கையாகமரணம் எய்தினால் இரண்டுலட்சும் ரூபாய் காப்பீடுவழங்கும் புதியதிட்டத்தையும் அவர் அறிவித்தார்

நிதிபற்றாக்குறைக்குகோவிட் பெருந்தொற்றுதாக்குதலேஎன்றுஅவர் கூறினார் மாநிலமொத்தஉற்பத்தியில் நான்குசதவீதம் வரைநிதிபற்றாக்குறைஅனுமதிக்கப்பட்டுள்ளநிலையில் இந்தஆண்டின் நிதிபற்றாக்குறை மூன்று புள்ளிஒன்பதுநான்குசதவீதமாகஉள்ளதுஎனதிருபன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் முள்ளதாக பட்ஜெட் உரையை புறக்கணித்துதிமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் இன்றுபேரவையிலிருந்துவெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் இன்றுதாக்கல் செய்யப்பட்டநிதிநிலைஅறிக்கைமீதானவிவாதம் நாளைமறநாள் தொடங்கும் என்றுபேரவைத்தலைவர் திருதனபால் தெரிவித்தார்

கப்பலோட்டியதமிழர் எனபோற்றப்படும் விடுதவைப்போராட்டவீரர் வ உ சிதம்பரனார் சென்னை ராஜ்தானியின் முன்னாள் முதலமைச்சர்கள் பிசுப்பராயன் ஒமந்தூர் ராமசாமிஆகியோரின் உருவப்படங்கள் சுட்டப்பேரவையில் இன்றுதிறந்துவைக்கப்பட்டன பேரவைத்தலைவர் திரு ப தனபால் முன்னிலையில் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி இந்தபடங்களைதிறந்துவைத்தார்

சென்னைகூவம் ஆற்றின் இருபுற கரைகளையும் பலப்படுத்தும் வகையில் மரங்களைநடும் திட்டத்தைஅவர் தொடங்கிவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் துணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்துகொண்டனர்

தமிழகஅரசுஏராளமானநல்லதிட்டங்களைமக்களுக்குசெய்துவருவதால் அதைவிளம்பரம் செய்வதில் தவறு இல்லைன்பிஜேபி மாநிலத்தலைவர் திருஎல் முருகன் கூறியுள்ளார்

தொடர்பானவழக்கைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலானஅமர்வு இது அண்மைக்காலங்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவதுஅதிகரித்துவருவதாககூறியது

நிவாரணநிதியைதகுதியற்றவர்கள் புயல் மோசடியாகபெற்றவிவகாரம் தொடர்பாகவிரிவானவிசாரணைஅறிக்கையைதாக்கல் செய்யவேண்டும் என்றுமாநிலஅரசுக்குசென்னையர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சிவகங்கை மாவட்டத்தில் தகுதிவாய்ந்தசிறு குறு தொழில் நிறுவனங்கள் மானியத்தொகையைபெற்றபயனடையலாம் எனமாவட்டஆட்சியர் திருமதுசூதன்ரெட்டிதெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் புதப்பாக்கம் ஊராட்சிகுளத்தில் மீன்வளத்துறைசார்பாக மீன்குஞ்சுகளை இருப்பு செய்யும் பணிகளைமாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிரவிகுமார் தொடங்கிவைத்தார் காஞ்சிபுரம் அருள்மிகுகாமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசிமாதபிரம்மோற்சவவிழாவின் ஏழாம் நாளான இன்றரதஉற்சவம் நடைபெற்றது காவிரிநீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைபெய்துவருவதால் ஒகேனக்கல்லுக்குவரும் நீரின் அளவு இரண்டாயிரம் கனஅடியாகஅதிகரித்துள்ளது இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையிலான மூன்றாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிநாளைஅகமதாபாதில் தொடங்குகிறது